செய்யும் மசோதா மீதான விவாதம் மாநிலங்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது

தேதி வரை நடைபெற உள்ளது

பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது

நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது இளையோர் விளையாட்டுப் போட்டிஇன்னும் சற்றுநேரத்தில் புனேயில் தொடங்க உள்ளது

முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய சமூகநீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் அவசர கதியில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார் நீண்ட கால கோரிக்கையை மத்திய அரசு தற்போது நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் இதுதொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு அனந்த் சர்மா தேர்தலை கருத்தில்கொண்டு இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பிலும் ஈடுபட்டனர் மக்களவையில் இந்த மசோதா நேற்று நிறைவேறியது இதற்கிடையே இந்த இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்ததன் மூலம் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தலைவருமான இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபியுடன் கூட்டணி எதுவும் இல்லை என்றார் மத்திய அரசுடனான நல்லூறவை கூட்டணியாக கருதக்கூடாது என்றும் திரு தம்பிதுரை தெரிவித்தார்

இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது வறுமைக்கோட்டு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் இதர பிரிவினருக்கு அதனை வழங்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக கோவையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு டேனியல ஜேசுதாஸ் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு ராஜமாணிக்கம் ஆகியோர் கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் மூலம் அரிசி உள்ளிட்ட அனைத்து வகையான பொருட்களை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சர்க்கரை மற்றும் எந்த பொருளையும் வாங்காத பிரிவுகளைச் சேர்ந்த அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படமாட்டாது பொங்கல் பண்டிகையையாட்டி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார் பொங்கலையொட்டி இயக்கப்பட உள்ள சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு மையங்களை இன்று சென்னையில் திறந்துவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பொங்கல் பண்டிகையையொட்டி திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகளை நடத்த இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என்று செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார்

மூன்றாவது முறையாக கூடுதல் கட்டணங்களை திரையரங்கம் வசூல் செய்தால் அவற்றின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் உதவி செய்தி தொடர்பு அலுவலர் பணியிடங்கள் நீதிமன்ற வழிகாட்டுதலின் படி தேர்வு முறையில் நிரப்பப்படும் என்றும் திரு கடம்பூர் ராஜூ கூறினார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவித் தொகை சம்மந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படுவதாக கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியள் கூறியுள்ளார் இன்று நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கிக் கணக்குகள் குறித்த விவரங்கள் முறையாக இல்லாத காரணத்தால் சிலருக்கு நிவாரண உதவி வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

தேவைப்படும் இடங்களில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணங்களை மாநில அரசு வழங்கவில்லை என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திருவாரூர் அருகே புலிவலத்தில் இன்று திமுக சார்பில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னமும் கூட நிவாரண உதவிகள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட முயற்சி காரணமாக விடுவிக்கப்பட்ட அவர்கள் பின்னர் சொந்த ஊரான தூத்துக்குடி மற்றும் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அனைத்து மாநிலங்களிலும் பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் இன்று ஜெய்ப்பூரில் விவசாயிகள் பேரணியில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மேற்கொள்ளவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் கஜ புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு உரிய நிவாரணத்தை தமிழகத்திற்கு வழங்கவில்லை என வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார்

புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நிவாரண உதவிகளை மேற்கொண்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஆனந்த் விகடனின் நம்பிக்கை விருதுகள் இன்று சென்னையில் வழங்கப்படுகின்றன

விழுப்புரம் மாவட்டத்தில் காவல் துறை மூலம் பொது மக்களுக்கு நன்னடத்தை சான்று வழங்கும் புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் மகளிர் வலிமையை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சக்தி குழு என்ற புதிய அமைப்பை ஆட்சியர் திருமதி ரோஹினி இன்று தொடங்கி வைத்தார்

தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வாரச்சந்தையில் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் கால்நடைகள் விற்பனை இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் கடாச்சநல்லூர் கிராமத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்தவமனையில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இன்று சோதனை நடத்தினர்

விளையாட்டுச் செய்திகள் இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் புனேயில் தொடங்க உள்ளன மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் இதனை தொடங்கி வைக்கிறார்

ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா நாளை ஐக்கிய அரபு எமிரேட்டை எதிர்கொள்கிறது தில்லிக்கு எதிரான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி வலுவாக உள்ளது

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்த்து ஆடிவருகிறது